தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளது

அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது கொள்கை அடிப்படையில் கூட்டணியை உருவாக்கி உள்ளதாக திமுக கூறியுள்ளது

தெரிவித்துள்ளது

இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நேரங்களில் பிரச்சாரத்தை தவிர்க்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்ய பிரதா சாஹூ அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சாரத்தின் போது உரிய குடிநீர் வசதி போன்றவை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

வாகனங்களில் கட்சிக் கொடி பயன்படுத்தப்பட்டால் அதற்குரிய அனுமதியை சம்மந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து துறை அலுவலகத்தின் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் திரு சத்ய பிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார்

தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் வாக்காளர் சீட்டை மட்டுமே பயன்படுத்தி அனுமதி அளிக்கும் முறை தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தமிழகத்தின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலத்தில் வேட்பாளர் அறிமுகக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஏற்படுத்தியுள்ள கூட்டணி சுயநலத்திற்கானது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டினார் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலானது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் கடந்த மக்களவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிலைப்படுத்தி பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் தேசிய செயலர் திரு எச் ராஜா கூறியுள்ளார் இன்று சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் மத்திய ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றார் தமிழகத்தின் நலனுக்கு தேவையான திட்டங்களை அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி செயல்படுத்தும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் வேட்பாளர் அறிமுகக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் விவசாயிகளுக்கு முக்கியத்தும் அளிப்பதற்கு தங்கள் கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு ராமதாசு தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வியாபார நோக்கமில்லாத கல்வி நிறுவனங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியில் இன்று கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தங்கள் கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார் மாணவர்களின் கல்விக் கடன் மற்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும் என்றும் திருமதி கனிமொழி தெரிவித்தார்

இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இடையே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு தங்கமணி கூறினார் அஇஅதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு ஜெயக்குமார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியுள்ளதாக திமுக புகார் அளித்துள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் சட்டப் பிரிவு செயலர் தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனை கருத்தில் கொண்டு திரு ஜெயக்குமாருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் திமுக வலியுறுத்தியுள்ளது திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இதுதொர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோரை கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது காஞ்சிபுரம்

இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை இந்த தொகுதியில் அஇதிமுக வெற்றி பெற்றது காஞ்சிபுரத்தில் பட்டு பூங்காவை முழுமைப்பெற செய்ய வேண்டும் நெசவாளர்களுக்கு விற்பனை வளாகம் அமைக்கப்பட வேண்டும் வாகன நெறிசலை கட்டுப்படுத்தி புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் எதிர்பார்பார்ப்பாக உள்ளது

சிட்டுக்குருவி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது அழிந்துவரும் இனமான சிட்டுக்குருவியை பாதுகாக்கும் நோக்கில் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏடிஎம் இந்திரங்களில் இருந்து பெறும் ரசீதுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடும் திட்டத்தை இந்தியன் வங்கி தொடங்கியுள்ளது

நேபாளத்தில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது

நாளை மறுநாள் நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது